இன்றுதிறந்துவைத்தார்

விருதுகிடைத்திருப்பதுதமிழகத்திற்குகிடைத்தபெருமைஎன்றுஅதன் கள இயக்குநர் மற்றும் முதன்மை வன பாதுகாவலர் திருநாகநாதன் கூறியுள்ளார்

காலிறுதிக்குமுந்தையசுற்றுக்குமுன்னேறியுள்ளனர்

இன்று புதுதில்லியில் பிரதமர் திருநரேந்திரமோடிதலைமையில் நடைபெற்றஅமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கானமுடிவு மேற்கொள்ளப்பட்டது

குறைந்தவிலையில் விவசாயிகளுக்கு உரங்கள் கிடைக்கவேண்டும் என்றநோக்கில் இந்தநடவடிக்கைஎடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்

சிட் பண்ட் சேமிப்பு திட்டங்களைஒழங்குப்படுத்தவகைசெய்யும் சுட்டத் திருத்தமசோதாவுக்கும் அமைச்சரவைஒப்புதல் வழங்கியதாகஅவர் தெரிவித்தார் மாஸ்கோவில் இஸ்ரோவின் தொழில்நுட்பதொடர்பு பிரிவைஏற்படுத்துவதற்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டதாகதிருபிரகாஷ் ஜவ்டேகர் கூறினார் மாநிலங்களுக்கு இடையிலானநதிநீர் பிரச்சினைகளக்குதீர்வு காண்பதற்கெனஒரேதீர்ப்பாயத்தைஏற்படுத்தவகைசெய்யும் சுட்டத் திருத்தமசோதாமக்களவையில் நிறைவேறியது முன்னதாக இதன் மீதானவிவாதத்திற்குபதில் அளித்துபேசியநீர்வளத்துறைஅமைச்சர் திருகஜேந்திரசிங் ஷெகாவத் நீண்டகாலநதிநீர் பிரச்சினைகளுக்குறித்தகாலத்தில் தீர்வு காண இது உதவிடும் என்றார் கரூர் அரசுமருத்துவக் கல்லூரியைமுதலமைச்சர் திருஎடப்பாடிபழனிசாமி இன்றுதிறந்துவைத்தார்

கரூர் மருத்துவமனைவளாகத்தில் நடைபெற்ற இதற்கானநிகழ்ச்சியில் பங்கேற்றபோக்குவரத்துதுறைஅமைச்சர் திருளம் ஆர் விஜயபாஸ்கர் நாளைமுதல் முதலாம் ஆண்டுவகுப்புகள் தொடங்கப்படுவதாகசெய்தியாளர்களிடம் தெரிவித்தார்

தமிழகத்தின் கடலோரமாவட்டங்களில் வரும் இரண்டாம் தேதிமுதல் நான்காம் தேதிவரைபேரிடர் மேலாண்மைதொடர்பானபயிற்சிநடைபெறஉள்ளது

இது ஒத்திகைஎன்பதால் பொதுமக்கள் பீதிஅடையவேண்டாம் என்றுகேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது

இதுதொடர்பானமனுக்களைவிசாரணைசெய்தநீதிபதிபாப்டேதலைமையிலானஅமர்வு இன்று இதற்கானஉத்தரவினைபிறப்பித்தது முன்னதாகமத்திய அரசின் சார்பில் ஆஜரானதலைமைவழக்கறிஞர் திருவேணுகோபால் வறுமையைஅகற்றும் நோக்கில் மத்தியஅரசு இந்த இடஒதுக்கீட்டைகொண்டுவந்திருப்பதாகதெரிவித்தார் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்திற்குமத்தியஅரசின் விருதுகிடைத்திருப்பதுதமிழகத்திற்குகிடைத்தபெருமைஎன்றுஅதன் கள இயக்குநர் மற்றம் முதன்ம வன பாதுகாவலர் திருநாகநாதன் கூறியுள்ளார் எமதுசெய்தியாளருக்குஅளித்தபேட்டியில் அவர் இதனைதெரிவித்தார்

இந்தகாப்பகத்தில் புலிகளின் எண்ணிக்கைதொடர்ந்துஅதிகரித்துவருவதாகவும் திருநாகநாதன் தெரிவித்தார்

இன்றுசெய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறுகூறினார்

அதன் காரணமாகத்தான் தமிழ்நாடுமுதலமைச்சர் அவர்கள் சீறியமுயற்சிகள் காரணமாகமேட்டூர் அணைவண்டல் மண்ணைவிவசாயிகள் எடுத்துபயன்படுத்தலாம் என்று அரசாணை பிறப்பித்து அந்தபணியை மேற்கொண்டுவருகிறோம்

இந்தபகுதியில் இருந்துவண்டல் மண் எடுக்கும்போது இதபோன்றகுற்றச்சாட்டுகள் வருகின்றன

மாவட்டசெய்திகள் தேசப்பிதாமகாத்மாகாந்திஉதகமண்டலத்தில் தீன்டாமைஆழிப்பு குறித்துசொற்பொழிவு ஆற்றியதைநினைவுக்கூறும் வகையில் சிறப்பு தபால் உறைஉதகைதலைமைதபால் அலுவலகத்தில் இன்றுவெளியிடப்பட்டது விருதுநகர் மாவட்டம் சதரகிரியில் உள்ளஅருள்மிகுசந்தனமற்றும் சுந்தரமகாலிங்கம் திருக்கோயில்களில் ஆடி அமாவாசைதிருவிழா இன்றுவெகுவிமர்சையாகநடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் கொப்பரைதேங்காய் கொள்முதல் நிலையம் திறக்கப்பட்டுள்ளது பக்ரீத் பண்டிகைஅடுத்தமாதம் கொண்டாடப்படுவதைமுன்னிட்டுவிழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டைஆட்டுச்சந்தையில் மூன்றுகோடி ரூபாய் அளவுக்கு இன்று ஆடு விற்பனைநடைபெற்றது

இதன் காரணமாகவிவசாயிகள் மகிழ்ச்சிஅடைந்துள்ளனர்

ஜப்பான் வீரர் போட்டியில் இருந்துவெளியேறியதால் சுபாங்கர்தேஅடுத்தசுற்றுக்குழுன்னேறினார் கலப்பு இரட்டையர் பிரிவில் சாத்விக் சாய்ராஜ் அஸ்வினிபொன்னப்பா இணையும் பிரனவ் சோப்ரா சிக்கிரெட்டி இணையும் காலிறுதிக்குமுந்தையசுற்றுக்குமுன்னேறியுள்ளன